ரபேல் ஒப்பந்தத்தில் முறைகேடு ஏதும் நடைபெறவில்லை என்று வழங்கப்பட்ட தீர்ப்பினை எதிா்த்து தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மலுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது

நாட்டின் முதலாவது பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த தினம் குழந்தைகள் தினமாக இன்று கொண்டாடப்பட்டது இந்தியாவுக்கு எதிரான முதவாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று

ஹாங்காங் ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவா் ஒற்றையா் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் சபரிமலையில் வயது கட்டுப்பாடின்றி பெண்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை ஏழு நீதிபதிகளைக் கொண்ட அரசியல் சாசன அம்வுக்கு பரிந்துரை செய்து உச்சநீதிமன்றம் உத்தூவு பிறப்பித்துள்ளது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரணை செய்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலான அரசியல் சாசன அம்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தத மசூதிகளில் பெண்களுக்கு அனுமதி மற்றும் பெண்கள் சார்ந்த பல்வேறு மதம் தொடர்பாள பிரச்சினைகளை இந்த அமர்வு விசாிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஐந்து நீதிபதிகளைக் கொண்ட இந்த அரசியல் சாசன அமாவில் நீதிபதி திரு நரிமண் திரு சந்திரகுட் ஆகியோர் மட்டும் மறு ஆய்வு செய்யக்கோரிய மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர் ரபேல் ஒப்பந்தத்தில் முறைகேடு ஏதும் நடைபெறவில்லை என்று வழங்கப்பட்ட தீர்ப்பினை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலான அம்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது முந்தைய உத்தரவில் மாற்றம் செய்வதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ரபேல் ஒப்பந்தம் தொடர்பாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்திக்கு எதிராக தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினை உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது இவ்வழக்கினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலான அம்வு பிரதமருக்கு எதிராக திரு ராகுல்காந்தி தெரிவித்த கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானது என்று தெரிவித்தது எதிர்காலத்தில் இதுபோன்ற கருத்துக்கள் தெரிவிப்பதை திரு ராகுல்காந்தி தவிர்க்க வேண்டுமென்றும் அமர்வு அறிவுறுத்தியுள்ளது ரபேல் விவகாரத்தில் முறைகேடு எதுவும் நடைபெறவில்லை என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பிஜேபி வரவேற்றுள்ளது ரபேல் விவகாரதத்தில் தேவையில்லாமல் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அமளியை உருவாக்கி மக்கள் பிரச்சினைகளை திசைத்திருப்பிய காங்கிரஸ் கட்சி நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டுமென்று பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார் பிரதம் திரு மோடி தலைமையிலான அரசின் நம்பகத்தன்மையையும் ஊழலற்ற வெளிப்படையான ஆட்சியையும் இந்த தீர்ப்பு உறுதி செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீய்பை அடுத்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டுமென்று மத்திய அமைச்சள்கள் திரு ராஜ்நாத்சிங் திரு ரவிசங்கள் பிரசாத் ஆகியோரும் வலியுறுத்தியுள்ளனர் பிரேசிலில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பிரதம் திரு நரேந்திரமோடி இன்று உரையாற்றுகிறார் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ள இதர நாட்டு தலைவர்களுடனும் பிரதமர் விவாதிக்கிறார் இதையடுத்து பிரிக்ஸ் வர்த்தக குழுமம் மற்றும் புதிய வளர்ச்சி வங்கியின் சார்பில் நடைபெறும் கூட்டங்களிலும் திரு நரேந்திரமோடி கலந்து கொள்கிறார் இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு இந்த கூட்டத்தில் இறுதி வடிவம் கொடுக்கப்படுகிறது

இதனிடையே கா்நாடகாவில் இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளா்களின் முதல் பட்டியலை அம்மாநில பிஜேபி வெளியிட்டுள்ளது

நாட்டின் முதலாவது பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த தினம் குழந்தைகள் தினமாக இன்று கொண்டாடப்பட்டது புதுதில்லியில் உள்ள நேருவின் நினைவிடமான சாந்திவனத்தில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் மலர் துாவி மரியாதை செலுத்தினர் இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் ஜவஹ்லால் நேருவின் பிறந்த தினத்தையொட்டி இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் குழந்தைகளையும் இளம் கண்டுபிடிப்பாளர்களையும் சந்தித்து கலந்துரையாடினாா குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் ஒவ்வொரு குழந்தையும் சிறந்த கல்வி அறிவை பெறுவதை நாம் அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேரு வுக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் தமிழக அரசின் சார்பில் சென்னை கத்திப்பாரா சந்திப்பில் உள்ள நேரு சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த அன்னாரது உருவப்படத்திற்கு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் மற்றும் மாநில அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார் திரு கடம்பூர் ராஜூ திரு பெஞ்சுமின் திரு பாண்டியராஜன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் முன்னதாக பிளாஸ்டிக் மாசில்லா தமிழ்நாடு என்ற உறுதி மொழியையும் குழந்தைகளுக்கு அவா் செய்து வைத்தார் அரசமுறைப் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள துணை முதலமைச்சா் திரு ஒ பன்னீாசெல்வம் வாஷிங்டனில் உள்ள சர்வதேச செலாவணி நாணய நிதியத்தில் தமிழகத்தின் பொது நிதி செலவினம் மற்றும் நிதித் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களுடன் ஒருங்கிணைந்து வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்து சா்வதேச செலாவணி நிதியம் முன்வந்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று கூறினாா் தமிழ்நாட்டில் பொது நிதி மேலாண்மையை மேம்படுத்துவது குறித்து சா்வதேச நாணய நிதியத்தின் தொழில்நுட்ப மற்றும் ஆலோசனை நிபுணத்துவம் ஆகியவற்றை தமிழ்நாடு அரசு பெற விரும்புவதாகவும் திரு பன்னீர்செல்வம் அப்போது தெரிவித்தார் கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சா் திரு மன்கக் மண்டாவியா சென்னை துறைமுகத்தில் பல்வேறு புதிய வசதிகளை இன்று தொடங்கி வைத்தார் புதிய கப்பல் தாங்கு தளம் மற்றும் சரக்கு இருப்பு வைக்கும் தளத்தை அமைச்சர் தொடங்கி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இரண்டு நவீன இழுவைப் படகுகளின் சேவையையும் அவர் தொடங்கி வைத்தார் இதில் ஒரு படகு எண்ணெய் கசிவுகளை அப்புறப்படுத்தும் திறன் கொண்டதாகும் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சட்ட அமைச்சர் திரு சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார்

நிகழ்ச்சியில் பேசிய அவர் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை மாநில அரசு உயர்த்தி வழங்கி வருவதையும் வேலைவாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டினார் உள்ளாட்சி தேர்தலில் பணிபுரியும் ஊழியர்கள் அர்ப்பணிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று மாநில தேர்தல் ஆணையர் திரு பழனிச்சாமி கேட்டுக் கொண்டுள்ளார் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான மண்டல பயிற்சி முகாமை இன்று தூத்துக்குடியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார்

இன்று திருச்செந்தூரில் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபி அதிக இடங்களில் வெற்றிபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் தமிழகத்தில் முதல் முறையாக விருதுநகர் மாவட்டத்தில் கமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐ ஏ எஸ் உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி மையத்தை மாநில அமைச்சர் திரு கே டி ராஜேந்திரபாலாஜி இன்று தொடங்கி வைத்தார்

புனேயில் நடைபெற்று வரும் சா்வதேச சேலங்சா்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவா் ஒற்றையா் பிரிவில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் சசிகுமார் முகுந்த் சுமித்நூகல் ஆகியோர் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர் ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார்